தற்போது புதுதில்லியில்நடைபெற்று வருகிறது

அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர்திரு

சிங் தெரிவித்துள்ளார்

இடத்தில் நீடிக்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையே ஆறாவது கற்று பேச்சுவார்தை தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ்கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்

குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கான மின்சாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சுவார்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது விவசாயிகளின் அனைத்து கோிக்கைகளுக்கும் திறந்த மனதுடன் தெளிவான தீர்வை எட்ட தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளது டிஜிட்டல் சேவையின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடையவேண்டியதன் அவசியத்தை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டுக்காள டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி மூலமாக வழங்கினார் இந்த நிஷழ்ச்சியில் பேசிய குடியரகத் தலைவர் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரத்திற்கும் நாட்டின் தொலைதூரத்தில் உள்ளவா்களுக்கும்கூட சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் தகவல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உந்து சக்தியாக இருக்க வேண்டுமென்று கூறினார் அரசு அலுவலகங்கள் காகிதங்கள் இல்லாமல் நேரடி தொடர்புகள் இல்லாமல் செயல்படுவதற்கான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது பாதுகாப்பானது என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து குடிமக்களுக்கும் பயன்தரும் வகையில் இது இருக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் இத்தகைய கண்டுபிடிப்புகள் நிர்வாக நடைமுறைகளை மேலும் கூடுதலாக கற்றச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றுவதற்கு உதவும் என்று அவர் கூறினார்

நீதித்துறை நடவடிக்கைகள் காணொலி வாயிலாக நடடபெறுவது தொலைமருத்துவ சேவைகள் அதிகித்திருப்பது போன்றவை மகிழ்ச்சிக்குரியவை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பெருந்தொற்று சூழல் பல்வேறு சிக்கல்களை வாய்ப்பாக மாற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த ஆண்டு தொழில்நுட்பத்தின் காரணமாக பல சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் டிஜிட்டல் சேவைகள் எளிய வகையில் கூடுதலாக பலரை சென்றடந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் மின்னு நிர்வாகத்திற்கும் டிஜிட்டல் முறையிலான பரிமாற்றத்திற்கும் தேசிய தகவல் மையமான என் ஐ சி முன்னோடியாக இருக்கிறது என்று அவர் கூறிணா் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை ஏற்றுமதிக்கு மத்திய அமச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமம்சரவைக் கட்டத்தில் இதற்காள முடிவு மேற்னெள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் தவ்டேக்கர் மற்றும் திரு மன்சுக் மாண்டவியா ஏற்றுமதிக்கான ஒப்புதல்களை விரைவில் வழங்குவதற்கென குழு ஒன்று அமைக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர்

கடந்த மாதம் இந்தியாவுக்கும் பூடானுக்கும் இடையே விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகிப்பது தொடர்பாக கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கிடையே ஆகாஷ் ஏவுகனை ஏற்றுமதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா இபக்கத்தின்கீழ் பல்வேற ரக பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் ஏவுகனைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் பிரதமா் திரு நரேந்திரமோடி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்தை குடியரசுத்தலைவா் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது பல்வேறு உள்நாட்டு மற்றம் சள்வதேச விவகாரங்கள் குறித்து குடியரகத் தலைவருக்கு பிரதமா் எடுத்துரைத்தாக குடியரகத்தலைவா் மாளிகை வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதிய உருமாறிய வைரஸ் தொற்று நாட்டில் பரவுவதை தொடர்ந்து மத்திய அரசு சூழ்நிலையை உள்ளிப்பாக கவனித்து வருவதுடன் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு தேவையாள அறிவுரைகளை வழங்கி வருவதாகவும் இந்த செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது

சிப் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டனி ஆட்சியில் கடந்த ஆறனர் ஆண்டுகளில் இந்தியா மின்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மின்மிகை நாடாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு அண்டை நாடான பங்களாதேஷக்கும் மின்சாரம் கொடுக்கும் நிலையில் நாடு வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

சிங் குறிப்பிட்டார் பிரிட்டன் உடனான விமானப் போக்குவரத்திற்கான தடை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது சிவில் விமான போக்குவர்தது அமைச்ச் திரு ஹர்தீப்சிய் பூரி இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இந்த விமாள போக்குவரத்தை மீன்டும் தொடங்குவது பற்றி விரைவில் விரிவாள அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் க்காதாரத்துறை அமைச்சகம் அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு வரும் அனைத்து விமாளங்களும் ஏற்கனவே நாளை வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது

நரேந்திரமோடி நினைவுகூர்ந்து அவருக்கு புகழாராம் சூட்டியுள்ளார்

முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மாநிலத்தில் கடந்த பத்தாண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் மட்டுமே செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பத்திரிக்கைகளில் வந்துள்ள செய்தி தவறானது என்று தமிழக அரசு கூறியுள்ளது இத்தொடர்பான விரிவான புள்ளி விவரங்களையும் மாநில அரசு வெளியிட்டுள்ளது

வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது இமாச்சலப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் கடும் பனி நிலவியதுடன் அந்த மாநிலத்தின் ஏழு நகரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை பூஜ்யம் டிகிரி செல்சியகக்கு கீழ் பதிவானது உத்தரகாண்ட் மாநிலத்தின் மலை பகுதிகளில் பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ராஜஸ்தானில் பல பகுதிகளில் உந்த இரண்டு நாட்களாகவே கடும் குளிர் நிலவி வருகிறது

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியின் தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது